கஜா புயலை எதிர்கொள்ள கடலோர மாவட்டங்களில் அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது

சிவன் கூறியிருக்கிறார்

இலங்கை நாடாளுமன்றத்தில் ராஜபக்சே அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றிபெற்றதை அடுத்து தலைநகர் கொழும்புவில் அரசியல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன

ஹாங்காங் ஓப்பன் பேட்மின்டன் போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு பிவிசிந்து சமீர் வர்மா ஸ்ரீகாந்த் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்

தென்மேற்கு திசையை நோக்கி தீவிரப் புயலாக மாறி இன்று மாலை கடலூருக்கும் பாம்பனுக்கும் இடையே நாகப்பட்டிணம் அருகே கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக புயல் எச்சரிக்கை மையம் கூறியுள்ளது

இந்த புயலின் தாக்கம் தமிழகத்தில் கடலூர் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் புதுவையில் காரைக்கால் மாவட்டத்திலும் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வசிப்போர் புயல் கரையை கடைக்கும்போது வெளியில் நடமாடுவதை தவிர்க்குமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்றும் ஏற்கனவே சென்றவர்கள் கரை திரும்புமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர் புயல் எச்சரிக்கை மைய அறிக்கையை அடுத்து புயல் தாக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படும் கடலோர மாவட்டங்களில் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகங்கள் எடுத்துள்ளன பேரிடர் மீட்புப் படையினரும் பல குழுக்களாக தயார்நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இந்த புயல் காரணமாக ராமநாதபுரம் கடலூர் புதுக்கோட்டை தஞ்சாவூர் நாகப்பட்டிணம் உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

வங்கக் கடலில் உருவாகியுள்ள கஜா புயல் தமிழக கடற்கரையை நெருங்கி வருவதால் மீட்புப் பணியில் ஈடுபட கடற்படையினர் தயார்நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் புயலால் பாதிக்கப்படும் பகுதிகளில் உடனடியாக நிவாரணம் மற்றும் மீட்புப் பணிகளில் ஈடுபட ரன்வீர் மற்றும் காஞ்சர் ஆகிய இரண்டு கடற்படை கப்பல்கள் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன அந்தக் கப்பல்களில் மருத்துவர்கள் மருந்துப் பொருட்கள் ரப்பர் படகுகள் உணவுப் பொருட்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக கடற்படையின் கிழக்கு பிராந்திய செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது கூடுதலாக ராஜாளி பருந்து ஆகிய கடற்படை விமானத் தளங்களில் டோர்னியர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்கள் தயார்நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் கூறப்பட்டுள்ளது

மாநில் அரசின் தொழிற்கல்வி தேர்வுப் பிரிவு கூடுதல் இயக்குநர் திரு எம் அருளரசு வெளியிட்டுள்ள செய்திக் குறிப்பில் இதனை தெரிவித்துள்ளார் கஜா புயல் காரணமாக இன்று நடைபெறவிருந்த திருவள்ளுவர் பல்கலைக் கழக தேர்வுகள் நாளை மறுநாளைக்கு ஒத்தி வைக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக் கழக துணைவேந்தர் அறிவித்துள்ளார் அதேபோல் இன்று நடைபெறவிருந்த அண்ணா பல்கலைக் கழக தேர்வுகள் ஒத்தி வைக்கப்பட்டுள்ளன

விண்வெளி வீரர்கள் அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்று இஸ்ரோ தலைவர் திரு

சிவன் கூறியிருக்கிறார்

இதற்கான பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் முதலில் இரண்டு ஆளில்வா விண்கலத்தை ஏவி சோதனை நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் மூன்றாவது விண்கலம் விண்வெளி வீரர்களுடன் சென்று திரும்பும் என்றும் அவர் கூறினார்

இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார் இந்திய மண்ணிலிருந்து இதுவரை இல்லாத வகையில் அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருப்பது இரட்டிப்பு வெற்றி என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த செயற்கைக் கோள் நாட்டின் தொலைதூரப் பகுதிகளுக்கு தகவல் தொடர்பு மற்றும் இணையதள சேவையை வழங்கும் என்றும் பிரதமர் தெரிவித்துள்ளாார் இலங்கை நாடாளுமன்றத்தில் நேற்று திரு மஹிந்தா ராஜபக்சே அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றிபெற்றதை அடுத்து தலைநகர் கொழும்புவில் அரசியல் நடவடிக்கைகள் தீவிரமடைந்துள்ளன அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா நேற்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திரு ராஜபக்சே வுக்கு ஆதரவு தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்துப் பேசினார் நம்பிக்கையில்வா தீர்மானத்தின் நக்லை இலங்கை நாடாளுமன்ற சபாநாயகர் திரு கரு ஜெயசூரியா அதிபருக்கு அனுப்பினார் புதிதாக பிரதமரை அதிபர் நியமித்ததும் அமைச்சரவைக்கு பதவிப்பிரமாணம் செய்து வைத்ததும் அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்று அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுருந்தது இந்நிலையில் பதவிநீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் திரு ரனில் விக்ரமசிங்கே செய்தியாளர்களிடம் பேசுகையில் நாடாளுமன்றத்தால் அங்கீகரிக்கப்படாத அரசுக்கு ஆதரவாக செயல்பட வேண்டாம் என்று அரசு ஊழியர்களையும் காவல்துறையையும் கேட்டுக் கொண்டார்

புற்றநோயால் பாதிக்கப்பட்டு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர் விரைவில் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்றும் முதலமைச்சர் தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளார் ஜன்தன் திட்டத்தின்கீழ் வங்கிக் கணக்கு தொடங்கப்பட்டதால் குழந்தைகளின் எதிர்கால கல்விச் செலவுக்கு சேமிக்க முடிந்துள்ளதாக தருமபுரி மாவட்ட பயனாளிகள் தெரிவித்தனர்

இந்த நிபந்தனையை மாற்றியமைக்கக் கோரி அரசுக்கு அளித்த மனுமீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் தமிழ்நாடு மருத்துவ ஆய்வகங்கள் சங்கத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு ஏற்றுக் கொண்ட நீதிபதி புஷ்பா சத்தியநாராயணா இவ்வாறு உத்தரவிட்டார்

பெரம்பலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சிப் பணிகளை மாநில திட்டக்குழு உறுப்பினர் செயலர் திரு அனில் மேஷ்ராம் நேற்று ஆய்வு செய்தார் வடகிழக்குப் பருவமழையை எதிர்கொள்வது குறித்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் திரு கதிரவன் அனைத்துத் துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மகளிர் உலக குத்துச் சண்டை சாம்பியன் போட்டி இன்று புதுதில்லியில் தொடங்குகிறது

இந்தியா சார்பில் நட்சத்திர வீராங்கனை மேரி கோம் சரிதா தேவி சீமா பூனியா உள்ளிட்ட உள்ளிட்ட பத்து வீராங்கனைகள் இந்தப் போட்டியில் பங்கேற்கின்றனர் ஹாங்காங் ஒப்பன் பேட்மின்டன் போட்டியில் இந்தியாவின் பிவிசிந்து மகளிர் பிரிவிலும் வர்மா ஸ்ரீகாந்த் ஆகியோர் ஆடவர் பிரிவிலும் காலிறுதிக்கு முந்தைய கற்றுக்கு சமீர் முன்னேறியுள்ளனர் அதேநேரத்தில் ஆடவர் பிரிவில் சாய் ப்ரனீத் முதல் சுற்றிலேயே தோற்று வெளியேறினார் இரண்டாவது சுற்றில் சமீர் வர்மா சீனாவின் ஒலிம்பிக் சாம்பியன் சென் லாங்கை சந்திக்கவுள்ளார்